சபரிமலை கோவிலுக்குள் பெண்கள் பிரவேசிக்க உச்ச நீதிமன்றம் வழி கோலியுள்ளது

நாராயணசாமி இன்று தொடக்கிவைத்தார் இந்திய ராணுவத்தின் போர்த் திறன்களையும் நாட்டைக் கட்டி எழுப்பும் பணிகளில் ராணுவம் ஆற்றி வரும் பங்கு பணிகளையும் வெளிப்படுத்தும் வகையிலான பராக்ரம் பர்வ் ராணுவக் கண்காட்சியை இன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பு ரில் பிரதமர் திருநரேந்திர மோடி தொடக்கிவைத்துப் பார்வையிட்டார்

தோத்பு ரில் இன்று நடைபெறும் அருங்கிணைந்த கமாண்டர்கள் மாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்கிறார் பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பாதுகாப்புத் துறை இணை அமைச்சர் திருகபாஷ் பாம்ரே தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திருஅஜித் டோவல் மற்றும் முப்படைத் தலைவர்களும் இந்த மாநாட்டில் கலந்துகொள்கிறார்கள்

இன்று கோவா வில் தேசிய தொழில்நுட்பக் கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் தாராள மயம் தனியார் மயம் மற்றும் உலக மயத்தினுல் பல வாய்ப்புக்களும் சவால்களும் ஒருங்கே உருவாகி வருவதை மாணவர்கள் புரிந்துகொண்டு புதுமையான கருத்துக்கள் மூலம் நிலைமைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்றா் ஸ்கில் இண்டியா ஸ்டார்ட்அப் இண்டியா டிஜிட்டல் இண்டியா தூய பாரதம் ஸ்மார்ட் நகர இயக்கம் போன்ற அரசின் புதிய முன்முயற்சிகளால் உருவாகிவரும் வாய்ப்புகளையும் மாணவர்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளவேண்டும் என அவர் வலியுறுத்தினுர் இந்தியா வின் இயற்கை வளத்தையும் செழுமையான கலாச்சார பாரம்பரியத்தையும் இளைஞர்கள் போற்றிப் பாதுகாக்க வேண்டுமென குடியரசுத் துணைத்தலைவர் கேட்டுக்கொண்டார் வறுமை எழுத்தறிவின்மை தீவிரவாதம் மற்றும் இதர சமூகத் திமைகளுக்கு எதிராக இளைஞர்கள் போராடவேண்டும் என்றும் தாய் தாய்நாடு தாய்மொழி ஆசிரியர்கள் மற்றும் சொந்த ஊரை மதிக்கவேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் சபரிமலை கோவிலுக்குள் பெண்கள் பிரவேசிக்க உச்ச நீதமன்றம் வழி கோலியுள்ளது கோவிலுக்குள் பெண்களை அனுமதிக்க மறுப்பது பெண்களுக்கு எதிரான பாகுபாடு என்றும் இந்நடைமுறை ஹிந்து பெண்களின் உரிமைகளை மீறும் விதத்தில் அமைந்திருப்பதாகவும் தலைமை நீதிபதி திரு

நான்கிற்கு ஒன்று என்ற அடிப்படையில் இன்று வெளியிட்ட தீர்ப்பில் கூறியது தலைமை நீதிபதியின் கருத்தை நீதிபதிகள் திருஆர் எப் நாரிமன் திருடி

எம் கான்வில்கர் ஆகியோர் ஆமோதித்த நிலையில் நீதிபதி திருமதிஇந்து மல்ஹோத்ரா ஒருவர் மட்டும் மாறுபட்ட திர்ப்பை வெளியிட்டார் பக்தியில் பாகுபாடுகள் இருக்கமுடியாது என்றும் ஆணாதிக்க மனப்போக்கிஞல் பக்தியில் பெண்களின் சமத்துவம் நகக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது என்றும் தலைமை நீதிபதி திருதிபக் மிஸ்ரா தமது திர்ப்பில் கூறிஞர் சபரிமலைக் கோவிலுக்குள் பெண்களை அனுமதிக்க மறுப்பது அரசியல்சாசனப் படி சரியானது அல்ல என்று நீதிபதி திரு

இது தொடர்பான கேரள அரசின் விதிமுறைகள் ரத்து செய்யப்படுவதாகவும் அவர் கூறினர் பெண்களின் வழிபாட்டு உரிமைகளை மதம் என்ற போர்வையில் மறுக்க முடியாது என்றும் இத்தகைய பழக்கம் மானுட கண்ணியத்திற்கு எதிரானது என்றும் நீதிபதி

சபரிமலைக் கோவிலில் பெண்களை அனுமதிக்க மறுப்பதற்கு மதத்திற்கு அப்பாற்பட்ட காரணங்கள் இருப்பதாகவும் பல நூற்றாண்டுகளாகத் தொடரும் பாகுபாட்டின் நிழலாகவே இதைக் கருத முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் உடலியல் ரீதியிலான காரணங்களின் பெயரில் கோவிலுக்குள் பெண்களை அனுமதிக்க மறுப்பது போன்ற எந்த ஒரு நடைமுறையும் அரசியல்சாசனத்திற்கு எதிரானதே என்றும் அவர் குறிப்பிட்டார் சபரிமலை ஐய்யப்பன் கோவிலுக்குள் பெண்களை அனுமதிக்கும் வகையில் உச்ச நீதிமன்றம் வெளியிட்டுள்ள தீர்ப்பை தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் வரவேற்றுள்ளனர் ஆண்களும் பெண்களும் சமம் என்பதை நிருபிக்கும் இந்தத் திர்ப்பு வரலாற்றுச் சிறப்பு மிக்கது என்றும் சமூக நீதி ஆண் பெண் சமத்துவம் மற்றும் மகளிர் உரிமைகளை வென்றெடுக்கும் பயணத்தில் இது முக்கிய மைல்கல் என்றும் திமுக தலைவர் திரு

கஸ்டாலின் கூறியுள்ளார்

காங்கிரஸ் செய்தித்தொடர்பாளர் குஷ்பு மக்கன் நீதிமய்ய நிறுவனர் கலல்ஹாசன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த ரவிகுமார் இராவிடர் கழகத் தலைவர் திருவீரமணி உள்ளிட்டவர்களும் நீதமன்றத் திர்ப்பை வரவேற்றுள்ளனர் ஆயினும் ஐயப்பன் கோவிலின் புனிதத்தை குலைக்கக் கூடிய இத்திர்ப்பை ஐயப்ப பக்தர்கள் எவரும் ஏற்கமாட்டார்கள் என்று ஹிந்து மக்கள் கட்சியைச் சேர்ந்த திருஅர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார்

அரசின் வருவாய் நிலவரம் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டதாக திருஅருண் ஜெய்ட்லி தெரிவித்துள்ளார் புதுவை சட்டமன்றத்தில் இருந்து புதுவையின் சார்பில் முதலமைச்சர் திருவி நாராயணசாமி காணொலி காட்சி மூலம் இக்கூட்டத்தில் பங்கேற்றதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ள து புதுவையில் இந்தியத் தொழில்கள் கூட்டமைப்பின் மாநிலப் பிரிவு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த உற்பத்தி மற்றும் சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் உச்சி மாநாட்டை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைக்கான மத்திய இணை திருகிராஜ்சிங் இன்று தொடக்கிவைத்தார்

நாராயணசாமி சமூகநலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி வருவாய் துறை அமைச்சர் திருஷா ஜஹான் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் புதுவையில் நெல்லித்தோப்பு சக்தி நகரில் புதிதாகக் கட்டப்பட்டுள்ள சமுதாயக் கூடத்தை முதலமைச்சர் திருவி நாராயணசாமி இன்று தொடக்கிவைத்தார் பொதுப்பணித் துறை அமைச்சர் திருநமச்சிவாயம் சமூகநலத் துறை அமைச்சர் திருகந்தசாமி புதுவை அரசின் டெல்லி பிரதிநிதி திரு ஜான்குமார் மற்றும் அதிகாரிகள் இதில் கலந்துகொண்டனர் நெல்லித்தோப்பு சக்திநகர் பிரதான சாலையில் யு வடிவ கழிவுநீர் பாதை அமைக்கும் பணிகளையும் கஸ்தூரிபாய் நகர் புங்காவிற்கு மதில் சுவர் அமைக்கும் பணிகளையும் இன்று முதலமைச்சர் இருநாராயணசாமி பூமி பூஜை செய்து தொடக்கிவைத்தார் அமைச்சர் திருகந்தசாமி புதுவை அரசின் டெல்லி பிரதிந்தி திரு

நாராயணசாமி யின் செயலராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் முதலமைச்சர் திருவி நாராயணசாமி முதலமைச்சரின் பாராளுமன்றச் செயலர் திருலட்சுமிநாராயணன் ஆகியோர் திருபார்த்திப னுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டதாக அரசு செய்திக்குறிப்பு ஒன்று தெரிவிக்கிறது புதுவையில் துறைமுக முகத்துவாரத்தை தூர்வார அரசு தவறிவிட்டதாகக் கூறியும் அதைக் கண்டித்தும் இன்று பாரதிய ஜனதா கட்சியினர் துறைமுக அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர்

புதுவையில் இன்று இதுதொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் உள்ளூர் மாணவர்களின் உரிமைகளைப் போராடிப் பாதுகாக்க அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைய வேண்டும் என்றூர் தமிழகத்திலும் வடகிழக்கு மாநிலங்களிலும் உள்ளூர் மாணவர்களுக்கு இந்த இடஒதுக்கிடு வழங்கப்படும் நிலையில் புதுவையில் மட்டுமே உள்ளூர் மாணவர்கள் வஞ்சிக்கப்படுவதாக அவர் கூறிஞர்

ராஜாங்கம் கூறிஞர் உலக இருதய தினம் இதயத்தின் மின்னோட்டமே வாழ்வின் உயிரோட்டம் என்று மையக்கருத்து அடிப்படையில் நாளை கடைப்பிடிக்கப் படுகிறது இதை ஒட்டி புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் இருதயவியல் துறை தலைவர் டாக்டர் ராஜா செல்வராஜ் வெளியிட்டுள்ள செய்தியில் இருதய மின்னோட்டத்தில் ஏற்படும் கோளாறுகளால் சீரற்ற இருதயத் துடிப்பினுல் பாதிக்கப் பட்டவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகள் மேலை நாடுகளுக்கு இணையான தரத்தில் ஜிப்மரில் வழங்கப்படுவதாகத் தெரிவித்துள்ளார் சீரற்ற இருதயத் துடிப்பு காரணமாக சோர்வு மயக்கம் மற்றும் சில சமயங்களில் உயிருக்கு ஆபத்தான நிலை ஏற்படலாம் என்றும் மருந்து மாத்திரைகள் மற்றும் மார்புப் பகுதியில் தோலுக்கு அடியில் பொருத்தக்கூடிய பேஸ்மேக்கர் மின்னூக்கி மூலம் இதை சரிப்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

சுரங்கப் பணிகள் மற்றும் புதுப்பிக்கவல்ல எரிசக்தித் துறையில் புதிய படிப்புகளை தொடக்க உள்ளது இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அண்மையில் இறுதி செய்யப்பட்டதாக சென்னை ஐஐடி என்பிடிஇஎல் கல்விக் கட்டமைப்பின் தொழில்துறைக் கூட்டாளியாக இணைந்து செயல்படும் முதலாவது மத்திய பொதுத்துறை நிறுவனம் என்எல்சி இண்டியா நிறுவனம்தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது டிஜிட்டல் இண்டியா இயக்கம் மக்கள் இயக்கமாகவே மாறிவருவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத் துறை அமைச்சர் திரு ரவிஷங்கர் பிரசாத் கூறியுள்ளார்

பிரதமர் திருநரேந்திர மோடி தொடக்கிவைத்தார் சபரிமலை கோவிலுக்குள் பெண்கள் பிரவேசிக்க உச்ச நீதிமன்றம் வழி கோலியுள்ள து சபரிமலை கோவில் பற்றிய உச்ச நீதிமன்றத்தின் திர்ப்பை தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு தலைவர்கள் வரவேற்றுள்ளனர் புதுவையில் நெல்லித்தோப்பு சக்தி நகரில் புதிதாகக் கட்டப்பட்டுள்ள சமுதாயக் கூடத்தை முதலமைச்சர் திருவி நாராயணசாமி இன்று தொடக்கிவைத்தார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவுபெறுகிறது